மூன்றுபேருக்கு ஆயுள் தண்டனைவிதித்துபதான்கோட் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மதுரைஎய்ம்ஸ் மருத்துவமனைஅமையஉள்ள இடத்தை ஜப்பான் நிதிஉதவிக் குழுவுடன் மத்தியக்குழு இன்றுஆய்வு செய்தது

இன்றபெங்களூருவில் காலமானார்

இன்றுசென்னையில் மாரடைப்பால் காலமானார்

சிங் அறிவித்துள்ளார்

தென்னாப்பிரிக்காஅணிகளுக்கு இடையேயானஆட்டம் மழைகாரணமாகதடைபட்டுள்ளது

தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் இன்று புதுதில்லியில் மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா வை சந்தித்துபேசினார் இந்தசந்திப்பு மரியாதைநிமித்தமானதுஎன்றுகூறப்படுகிறது இருப்பினும் இந்தசந்திப்பின்போதுமாநிலத்தின் அரசியல் சூழல் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்துஆலோசனைநடத்தியதாகதெரிகிறது திருஅமித்ஷா வை மேற்குவங்கம் ஆந்திரா ஜார்க்கண்ட் அருணாச்சலபிரதேசம் ஆகியமாநிலங்களின் ஆளுநா்களும் இன்று புதுதில்லியில் சந்தித்தனா் பள்ளிமாணவர்களுக்கான இலவசபேருந்துபயணஅட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்றுமாநிலபோக்குவரத்துத் துறைஅமைச்சர் திருஎம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

பேருந்துபயணஅட்டைவழங்கப்படும் வரைசீருடைஅணிந்தமாணவர்கள் இலவசமாகபேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்றுதிருவிஜயபாஸ்கா் தெரிவித்தாா் சென்னை மதுரை கோவைஆகியநகரங்களில் முதல்கட்டமாக இரண்டாயிரம் மின்சாரபேருந்துகள் இயக்கப்படும் என்றுஅவர் கூறினார் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஒட்டுபவர்களின் உரிமத்தைரத்துசெய்யவேண்டுமென்றசென்னைஉயா்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் குறித்தபரிசீலிக்கப்படும் என்றும் திருவிஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்

ஜப்பான் குழுவினருடன் திரு சஞ்ஜய் ராய் தலைமையிலானமத்தியக் குழு விரிவானஆய்வு நடத்தியதாகமாநிலமருத்துவக் கல்வி இயக்ககதுணை இயக்குநர் டாக்டர் சபீதாதெிவித்தார்

மத்தியநீர் ஆணையகண்காணிப்பு பொறியாளர் திருமோகன் முரளிதலைமையிலான குழு மேட்டூர் அணைக்குவரும் நீரின் வரத்தைகணினியில் பதிவேற்றம் செய்து தானியங்கிமுறையில் நீர் அளவைதுல்லியமாகபதிவு செய்யும் நடைமுறையைநேரடியாகஆய்வு செய்ககு பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியகண்காணிப்பு பொறியாளா் திருமோகன் முரளி தானியங்கிநீர் அளவீட்டுமானிகள் எட்டு இடங்களில் பொருத்தப்படும் என்றுதெரிவித்தார் முன்னதாக இந்தகுழுவினா் நேற்றுகா்நாடகமாநிலத்தில் உள்ளகிருஷ்ணராஜா் அணைக்குச் சென்றுநீர் இருப்பு நீர்வரத்து வெளியேற்றம் ஆகியவைகுறித்துஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரிமுன்னாள் முதலமைச்ச் திருஆர் வி ஜானகிராமன் உடல்நலக் குறைவால் இன்றுகாலமானார்

பணியாற்றினார்

திமுக வின் உயர்நிலைக் குழு உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார்

அவரதமறைவுக்குதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுகபொதுச்செயலாளா் திருவைகோஉள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவா்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபலநகைச்சுவைநாடகஆசிரியரும் எழுத்தாளரும் நடிகருமான கிரேஸிமோகன் இன்றுசென்னையில் மாரடைப்பால் காலமானார்

சென்னைகிண்டிபொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்றஅவர் சிறிதுகாலம் கனியார் நிறுவனத்தில் பொறியாளராகபணியாற்றியிருக்கிறார் தமிழகஅரசின் கலைமாமணிவிருதைகிரேஸிமோகன் பெற்றுள்ளார்

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ கவிஞர் வைரமுத்துஉள்ளிட்டோர் கிரேஸிமோகனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் கவனக்குறைவாகவாகனங்களைஓட்டிச் சென்றுவிபத்துஏற்படுத்துபவா்களின் ஓட்டுநா் உரிமத்தைன் ரத்துசெய்யக்கூடாதுஎனதமிழகஅரசுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் கேள்விஎழுப்பியுள்ளது

வசனகர்த்தாவாகதிரைப்படத் துறையில் காவடிவைத்தஅவர் புகழ்பெற்றநடிகராகவும் இயக்குநராகவும் உயர்ந்தார் தமிழ்

தொலைக்காட்சிதொடர்களையும் இயக்கி அதில் அவர் நடித்துள்ளார் அவரதுமறைவுக்குகுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி மத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள் சவுணட்பைட் உலககோப்பைகிரிக்கெட் போட்டியில் இன்றுசவுத் ஆம்டனில் வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்காஅணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழைகாரணமாகதடைபட்டுள்ளது

புற்றநோயால் பாதிக்கப்பட்டு